இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடியின் ட்விட்டர் கணக்கில் சாதனைப் பெண்கள் தங்களின் வாழ்க்கைப் பயணத்தை பகிர்ந்து கொண்டுள்ளனர் தமிழக சட்டமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை மீண்டும் தொடங்கவுள்ளது புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண் பேடி இன்று மிதிவண்டி மூலம் நகர்ப்புற சாலைகளை சுற்றிப் பார்த்து ஆய்வு செய்தார்

சர்வதேச மகளிர் தினத்தை ஒட்டி புதுடெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று காலை நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் நாரி சக்தி விருதுகளை வழங்கிச் சிறப்பித்தார்

விருது வழங்கும் விழாவில் மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறை அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி இணை அமைச்சர் திருமதி தேவஸ்ரீ சவுத்ரி ஜல்சக்தி அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் திரு ரத்தன் லால் கட்டாரியா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மகளிர் அதிகார பங்கேற்பை குறிப்பாக நலிவடைந்த பிரிவுகளை சேர்ந்த பெண்களின் அதிகாரப் பங்கேற்பை மேம்படுத்துவதில் சிறப்பாக செயல்பட்ட தனிநபர்கள் குழுக்கள் மற்றும் அமைப்புகளுக்கு ஆண்டுதோறும் நாரிசக்தி விருது வழங்கப்படுகிறது நாரிசக்தி விருது பெற்றவர்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் உள்ள தமது இல்லத்தில் சந்தித்து கலந்துரையாடுகிறார் இன்று சர்வதேச மகளிர் தினத்தை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் ட்விட்டரில் இன்று இது தொடர்பாக செய்தி ஒன்றை வெளியிட்ட அவர் இந்திய மகளிர் சக்தியின் உணர்வுகள் மற்றும் சாதனைகளுக்கு தலை வணங்குவோம் என்று கூறினார் இப்பதிவை தொடர்ந்து இன்றைய தினம் தமது ட்விட்டர் கணக்கை சாதனைப் பெண்கள் கையாளுவார்கள் என்றும் இவர்கள் தங்களின் வாழ்க்கை பயணத்தை மக்களுடன் பகிர்ந்து கொள்வார்கள் என்றும் பிரதமர் தெரிவித்தார் இந்தியாவின் எல்லா பகுதிகளிலும் சாதனைப் பெண்கள் பலர் இருப்பதாகவும் பல்வேறு துறைகளில் இவர்கள் ஆற்றியுள்ள பணி மகத்தானது என்றும் அவர் கூறினார் சாதனைப் பெண்களின் வாழ்க்கைப் போராட்டங்களும் லட்சியங்களும் கோடிக் கணக்கிலான மக்களுக்கு ஊக்கமளிக்க கூடியவை என்பதால் மக்கள் இவர்களிடம் இருந்து கற்று கொண்டு எப்போதும் இவர்களை கொண்டாட வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் இதற்கிடையே இன்று பிரதமரின் ட்விட்டர் கணக்கை கையாளும் சாதனை பெண்களின் ஒருவரும் ஃபுட் பேங்க் இண்டியா தொண்டு அமைப்பின் நிறுவனருமான சினேகா மோகன்தாஸ் வீடற்ற ஏழைகளுக்கு உணவளிக்கும் பழக்கத்தை தாயிடம் இருந்து தான் கற்று கொண்டது குறித்தும் பசிப் பிணியை போக்குவதில் வெளிநாடுகளில் இருந்தும் தன்னார்வலர்கள் தம்மோடு இணைந்து செயல்பட்டு வருவது பற்றிய விவரங்களையும் பிரதமரின் ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார்

கல்வியே மாற்றத்திற்கு அடிப்படை என்றும் இளம் உள்ளங்களில் இருந்து மாற்று திறனாளிகளுக்கு எதிரான பாகுபாடுகளை அகற்றுதல் அவசியம் என்றும் அவர் கூறியுள்ளார் நீர் சேமிப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ள கல்பனா ரமேஷ் பிரதமரின் ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் நீர் சேமிப்பிலும் நீர் ஆதாரங்களை பாதுகாப்பதிலும் ஒவ்வொருவரும் மேற்கொள்ள கூடிய சிறு சிறு முயற்சிகளால் மொத்தத்தில் மிகப் பெரிய தாக்கம் உருவாக முடியும் என்று கூறியுள்ளார் பெண்கள் தாங்களும் சுய சார்பு உள்ளவர்களாக மேம்பட்டு மற்றவர்களையும் உயர்த்த வேண்டும் என்று காஷ்மீரை சேர்ந்த நம்தா கைவினை கலைஞர் ஆரிஃபா பிரதமரின் ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் கூறியுள்ளார் கைவினை கலைத்துறையில் பாரம்பரியத்தை நவீனத்துடன் கலந்தால் அற்புதங்களை படைக்க முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்குத் தலைமை காரணமாக மகளிர் தலைமையிலான வளர்ச்சி என்னும் புதிய யுகத்தில் இந்தியா தற்போது இருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார் பெண்களுக்கு சர்வதேச மகளிர் தின வாழ்த்து தெரிவித்து இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் ஸ்வச் பாரத் முத்ரா உஜ்வாலா மற்றும் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் பெண் குழந்தைகளை படிக்க வைப்போம் திட்டத்தினால் பெண்களின் வாழ்வில் முழுமையான பல மாற்றங்கள் வந்திருப்பதாக தெரிவித்துள்ளார் பெண்களே நம் வாழ்வின் சுடர் வெளிச்சம் என்றும் எந்த துறையிலும் பெண்களின் தன்னலமற்ற தியாகத்தைப் போற்ற வார்த்தைகள் இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார்

மறைந்த திமுக பொதுச் செயலர் பேராசிரியர் க

இக்கூட்டத்தொடரில் பல்வேறு துறைகளுக்கான மானிய கோரிக்கைகள் விவாதித்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு நிறைவேற்றப்படும் கொரோனா வைரஸ் நிலவரம் குடியுரிமை திருத்த சட்டம் உள்ளிட்ட பிரச்சனைகளை திமுக தலைமையிலான எதிர்கட்சிகள் அவையில் எழுப்பக் கூடும் என்பதால் இக்கூட்டத்தொடர் பரபரப்பாகவே அமையும் என்றும் கருதப்படுகிறது கொரோனா வைரசை கட்டுப்படுத்த தமிழக அரசிடம் போதிய மருத்துவ வசதிகள் இருப்பதால் பொது மக்கள் அஞ்ச தேவையில்லை என்று மாநில சுகாதாரத் துறைச் செயலர் திருமதி பீலா ராஜேஷ் கூறியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நோய் தொற்றை தவிர்க்க மக்கள் அடிக்கடி கைகளைக் கழுவி சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றார் நகர்ப்புறங்கள் மட்டுமின்றி கிராமங்களிலும் கொரோனா வைரஸ் குறித்து விழிப்புணர்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் மேலும் தெரிவித்தார்

புதுச்சேரியில் கலாச்சார மரபுச் சின்னங்கள் அருங்காட்சியகங்கள் நூலகங்கள் மற்றும் பாரம்பரிய திருவிழாக் கொண்டாட்டங்களை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளை ஆராய வந்துள்ள ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு ராகவேந்திர சிங் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் புதுச்சேரி ராஜ்நிவாசில் சர்வதேச மகளிர் தினமும் இன்று கொண்டாடப்பட்டது ராஜ்நிவாஸ் பெண் ஊழியர்களுடன் இணைந்து துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி கேக் வெட்டி இந்நாளை கொண்டாடினார் மனித குலத்தின் அஸ்திவாரமே பெண்கள் தான் என்று மகளிர் தின வாழ்த்துச் செய்தியில் அவர் கூறியுள்ளார் இந்தியத் தொழில்கள் கூட்டமைப்பின் புதுச்சேரி மாநிலக் குழுத் தலைவராக திரு

சங்கரநாராயணன் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் நேற்று நடைபெற்ற சிஐஐ புதுச்சேரி பிரிவின் ஆண்டு கூட்டத்தில் அவர் தலைவராகவும் திரு

விஜய் கணேஷ் துணைத் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் புதுச்சேரியில் அமைச்சர் திரு கமலக் கண்ணனின் செல்போனை பறித்துச் சென்ற சம்பவம் தொடர்பாக மேலும் ஒரு இளைஞரை போலீசார் கைது செய்துள்ளனர் திருவண்ணாமலையில் இருந்து ரயிலில் திருவனந்தபுரம் சென்ற போது கைது செய்யப்பட்ட அந்த நபர் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு நீதிமன்றக் காவலின் பேரில் புதுச்சேரி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் இந்த வழக்கு தொடர்பாக ஏற்கனவே ஒருவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளார் புதுச்சேரியில் தமிழ் திரைப்பட நடிகர் ஆனந்த ராஜின் சகோதரர் தற்கொலை தொடர்பாக அவரது மற்றொரு சகோதரரை போலீசார் கைது செய்துள்ளனர்

மீண்டும் தலைப்புச் செய்திகள் சர்வதேச மகளிர் தினத்தை ஒட்டி இன்று குடியரசு தலைவர் திரு

இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடியின் ட்விட்டர் கணக்கில் சாதனைப் பெண்கள் தங்களின் வாழ்க்கைப் பயணத்தை பகிர்ந்து கொண்டுள்ளனர் தமிழக சட்டமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை மீண்டும் தொடங்கவுள்ளது புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண் பேடி இன்று மிதிவண்டி மூலம் நகர்ப்புற சாலைகளை சுற்றிப் பார்த்து ஆய்வு செய்தார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுபெறுகிறது